தமிழகத்தில் வெள்ள சேதங்களை சமாளிக்க உரிய நடவடிக்கைகளை அரசு மேற்கொண்டு வருவதாக முதலமைச்சர் திரு எடப்பாடி கே

காங்கிரஸ் கட்சியின் செயற்குழு கூட்டத்தில் புதிய தலைவரை தேர்ந்தெடுப்பதற்கான நடவடிக்கைகள் தற்போது நடைபெற்று வருகிறது

கணிதத்தை எளிதில் கற்பதற்கான புதிய செயலி சேவையை மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு

செங்கோட்டையன் இன்று துவக்கி வைத்தார்

பெரும்ளவு தண்ணீர் கா்நாடக அணைகளிலிருந்து திறந்து விடப்பட்டுள்ள நிலையில் மேட்டுர் அணைக்கு நீர்வரத்து தொடா்ந்து அதிகாித்து வருவதால் அணை பொதுப்பணி மற்றும் வருவாய் துறையினரின் பலத்த கண்காணிப்பின் கீழ் கொண்டு வரப்பட்டுள்ளது இதன்காரணமாக அணையின் நீர்தேக்கப்பகுதியான மாசில்லாப்பாளையம் கீரக்காரனூர் மூலக்காடு பண்ணவாடி பரிசல்துறை கோட்டையூர் செட்டிப்பட்டி பகுதிகளில் வசிக்கும் மீனவர்கள் பொதுமக்கள் உள்ளிட்டோர் அணை நீர்த்தேக்கப்பகுதிக்கு செல்ல வேண்டாம் என வருவாய் துறையினர் தண்டோரா மூலம் எச்சரித்து வருகின்றனர்

ஒகேனக்கவ் இதனிடையே ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் தற்போது ஒரு லட்சம் கனஅடி தண்ணீர் வந்து கொண்டிருப்பதால் தாழ்வான பகுதிகளில் வசிப்பவர்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் இங்குள்ள பிரதான அருவியிலும் ஐந்தருவி பகுதியிலும் தண்ணீர் ஆர்ப்பரித்துக் கொட்டுவதால் பரிசல் போக்குவரத்திற்கும் சுற்றுலாப் பயணிகள் குளிப்பதற்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளது

இதன் காரணமாக மாயார் மசினக்குடி தெங்குமரடா பகுதிகளில் வசிப்பவர்கள் ஆற்றின் கரையோரம் செல்லாமல் பாதுகாப்பாக இருக்குமாறு நீலகிரி மாவட்ட ஆட்சித்தலைவா திருமதி

எனினும் பாபநாசம் சேர்வலாறு மணிமுத்தாறு அணைகளின் நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை நீடிப்பதால் அணைகளின் நீர்மட்டம் உயர்ந்துள்ளது

பழனிச்சாமி நீலகிரி மாவட்டத்தில் வெள்ள சேதங்களை சமாளிக்க அரசு உரிய நடவடிக்கைகள் மேற்கொண்டு வருவதாக முதலமைச்சர் திரு எடப்பாடி கே

சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பேரிடர் மீட்பு குழுவினர் பாதிக்கப்பட்ட பொதுமக்களை மீட்டு முகாம்களில் பத்திரமாக தங்க வைத்திருப்பதாக கூறினார் அடிப்படை தேவைகள் அனைத்தையும் பொதுமக்களுக்கு செய்து தர மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் அறிவுறுத்தப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் வேலூர் மக்களவைத் தேர்தலில் திமுக சில ஆயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் மட்டுமே வெற்றி பெற்றிருப்பதாக சுட்டிக்காட்டிய அவர் இதை அஇஅதிமுக வின் வெற்றியாகவே கருதுவதாக கூறினார் தமிழகத்தில் உள்ளாட்சித்தேர்தல் விரைவில் நடைபெறும் என்றும் அவர் குறிப்பிட்டார்

வேலுமணி கோவை மாவட்டத்தில் மழை வருவதற்கு முன்னரே உயிய முன்னெச்சரிக்கை எடுக்கப்பட்டதால் பாதிப்பு சிறிய அளவே ஏற்பட்டதாக மாநில உள்ளாட்சித்துறை அமைச்சர் திரு

கோவையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அண்மை மழை காரணமாக மாவட்டத்தில் அனைத்து அணைகளும் நிரம்பியுள்ளதாக குறிப்பிட்டார்

கால்நடைகளுக்கு போதுமான தீவனங்களும் மருந்துகளும் தயார் நிலையில் வைக்க அலுவலா்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார்

இக்கூட்டத்தில் காங்கிரஸ் கட்சியின் புதிய தலைவரை தேர்ந்தெடுப்பதற்கான ஆலோசனைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன

முகுல் வாஸ்னிக் திரு மல்லிகார்ஜுன கார்கே திரு

சச்சின் பைலட் உள்ளிட்டோரின் பெயர்கள் தலைவர் பதவிக்கு பரிசீலிக்கப்பட்டு வருவதாக தெரிகிறது

இதனிடையே தலைவா் பதவிக்கான தேர்வு குறித்த விவாதங்களிலும் ஆலோசனைகளிலும் பங்கேற்க ஐக்கிய முற்போக்கு கூட்டணித்தலைவா் திருமதி

ராகுல்காந்தியும் மறுத்துவிட்டனர் இக்கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மாநிலத்தலைவர்கள் செயலர்கள் உள்ளிட்டோர் இக்கூட்டத்தில் பங்கேற்றுள்ளனர் மக்களவைத் தேர்தல் தோல்வியையடுத்து கட்சித்தலைவர் பதவியை திருராகுல்காந்தி ராஜினாமா செய்த நிலையில் புதிய தலைவரை தேர்ந்தெடுப்பதற்காக இன்றைய கூட்டம் நடைபெறுகிறது

செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார் கோபிச்செட்டிப்பாளையத்தையடுத்த கரட்டடிபாளையத்தில் மாணாக்கர் கணிதத்தை எளிதில் கந்பதற்கான புதிய செல்போன் செயலி சேவையை இன்று தொடங்கி வைத்த அவர் இனிவரும் காலங்களில் அனைத்து பாடங்களும் கணிணி மூலம் கற்பிக்கப்படும் என்றார்

வெங்கய்ய நாயுடு ஆற்றிய உரைகளின் தொகுப்பை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமீத்ஷா சென்னையில் நாளை வெளியிடுகிறார் இந்நிகழ்ச்சியில் ஆளுநர் திரு பன்வாரிலால் புரோஹித் முதலமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிச்சாமி மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு

ராஜ்நாத்சிங் ஒப்புதல் வழங்கியுள்ளார்